இனி விரிவான செய்திகள் மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் ஹரித்துவாரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குழந்தைகளுக்கு ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி நல்ல பழக்க வழக்கங்களையும் உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்று கூறினார் அப்போதுதாள் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களை நம் நாடு பெற இயலும் என்று அவர் குறிப்பிட்டார் உத்தரகாண்ட் அரசு மத்திய அரசுடன் இணைந்து ஒழுக்கக்கல்வியை போதிப்பதில் சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும்குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தி சாதாரண குடிமக்களும் தங்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதற்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் வழிவகுத்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிதித்துறை தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் குறைந்த செலவில் தகவல் தொழில்நுட்பம் மக்களுக்கு கிடைத்து வருவதால் சாதாரண மக்களிடையேயும் அதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது என்றார் மின்னணு கட்டமைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு வட்சம் கோடி டாவர் அளவுக்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஆதார் பற்றி குறிப்பிட்ட திரு ரவிசங்கர் பிரசாத் இதில் அளிக்கப்படும் பயோ மெட்ரிக் தகவல்கள் மின்னு பரிமாற்றம் செய்யப்பட்டு சேமிக்கப்படுவதாகவும் இந்த விவரங்களை எந்த வழியிலும் முறைகேடாக எடுக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தினார் மின்னு தகவல்களை திரட்டுவதிலும் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவருவதிலும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டிலும் இந்தியா உலகில் முக்கிய மையமாக உருவெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் நேர்மையான முறையில் வர்த்தகம் நடைபெற்று அரசுக்கு கிடைக்க வேண்டிய வரி முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என்றும் அரசு வருவாயை கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத்தரத்தை உயர்த்த முடியும் என்றும் அவர் கூறினார் வருவாய் ஈட்டுவதற்கும் அதனை பயனாளிகளுக்கு கொண்டுசேர்ப்பதற்கும் உகந்த சசூழ்நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கித்தர வேண்டும் என்று மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை வலியறுத்தியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிராமங்களை தத்தெடுப்பதற்கான நிதி இதுவரை ஒதுக்கப்படவில்லை என்றார்

தனது தொகுதி முழுமைக்கும் பொறுப்பேற்றுள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை மட்டுமே தத்தெடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுவதால் பல நடைமுறை சிக்கல்களை அவர் சந்திக்க நேரிடுவதாகவும் திரு தம்பிதுரை தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டத்தின்கீழ் மலிவு விலை மருந்தகங்கள் தொடங்கப்பட்டு மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளன சின்னமனூரில் மக்கள் மலிவு விலை மருந்தகம் நடத்தி வரும் திரு நாகராஜ் எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்துகொண்டார்

புயல் வெள்ளம் தீ மற்றும் நிலச்சிவு போன்ற பேரிடர்களின்போது இந்த உதவிப்படை நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த காய்ச்சல் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை தினசரி அதிகரித்து வருவதாகக் குறிப்பிட்டுள்ளார் உரிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளாததே இதற்குக் காரணம் என்றம் திரு முத்தரசன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்த வாகனம் மோதியதை அடுத்து கார் சாலைத் தடுப்பை இடித்துக் கொண்டு எதிர்புற சாலையில் வந்த டாங்கர் லாரி மீது மோதியது இதில் சென்னையைச் சோ்ந்த மூன்று இளைஞர்கள் உயிரிழந்தனர்

தேர்தல் பொதுவாக அமைதியாக நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் மாவட்டக் செய்திகள் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் பொது சுகாதாரத்துறை சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் மாணவர்கள் பொதுமக்கள் பெருமளவில் கலந்துகொண்டனர்

மதுரையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆகாயத்தில் பறக்கும் ட்ரோன் கேமரா மூலம் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரின் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பேக்கரி மற்றும் பலகாரம் தயாரிப்போர் கண்டிப்பாக உணவு பாதுகாப்புத்துறையில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

குற்றாலத்தின் பிரதான மற்றும் ஐந்தருவியில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஐப்பசி திருக்கல்யாண விழா நாளை நடைபெறவுள்ளது

ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர் கொள்கிறது